தமிழகத்தின் அனைத்து தொழிலாளர் குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று ழதலமைச்சர் திரு

வளிமண்டல மேலடுக்கில் காற்றின் சங்கமத்தால் அடுத்த வடதமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் தமிழகத்தில் அனைத்து தொழிலாளர் குடும்பத்திற்கும் இரண்டாயிரம் ருபாய் வழங்கும் மாதந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு

சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சி ஒன்றியத்தில் இரண்டாவது நாள் சிறப்பு குறைதீர் நாள் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறுவதாக கூறினார் பாரத பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் வீடுகள் இல்லாத ஏழைகளுக்கு வீடுகள் கட்டிக்கொடுப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றார் தமிழகத்தை குடிசையில்லா பகுதியாக மேம்படுத்தும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிக்கொடுக்கப்படும் என்றார்

குடிமராமத்து பணியில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் தத்தம் பகுதிகளில் உள்ள ஏரிகளை விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் பாதுகாக்க அறிவுறுத்தினார்

தகுதியான மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார்

சுகாதாரத்துறையின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் டெங்கு காய்ச்சல் ஒழிப்பில் சுகாதாரத்துறையினர் தீவிர நடவடிக்கைகள் எடுத்துவருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

சிவன் தெரிவித்துள்ளார்

தனபால் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் கடம்பூர் ராஜீ வி

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பிஜேபியின் தேசிய துணை தலைவர் திரு துஷ்வந்த்குமார் சிங்கும் ஒண்டி வீரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ம் ம் ம் ம் ம் ம் ம ஸ்டாலின் பால்கொள்முதல் செய்பவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தவே பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு

நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் பாலகம் அதிக லாபத்தில் செயல்படுவதாக அமைச்சர் ராஜேந்திரபாலாஜி கூரும் அதேவேளையில் அது நஷ்டத்தில் இயங்குவதாக முதலமைச்சர் கூறுவது முரண்பாடாக உள்ளது என்று குறிப்பிட்டார் நாங்குநேரியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் திமுக போட்டியிடுவது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றார்

பிரதமர் திரு

நினைவிடம் அமைந்துள்ள புதுதில்லி வீர்பூமியில் காங்கிரஸ் ராஜீவ்காந்தி தலைவர் திருமதி

ராகுல் காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் முன்னாள் குடியரசுத்தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர்